ந பொறியாளர்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டதுகடின உழைப்பை செலுத்தம் பொறியாளர்களை வாழ்த்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் காவிரியை காப்பதற்கு அதிக அளவில் மரங்களை நட வேண்டும் என்றும் கற்றுச்சூழலை பாதுகாக்க பொதுமக்களும் தன்னார்வலர்களும் முன்வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னை பல்கலைக்கழக அரங்கில் இன்று நடைபெற்ற காவிரிக்கான கூக்குரல் நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு அவர் பேசினார் காவிரி நதிக்கு புத்துயிர் ஊட்டுவதற்காக ஈசா அமைப்பின் நிறுவனர் திரு ஜக்கி வாசுதேவ் தலை காவிரியிலிருந்து திருவாரூர் வரை மோட்டார் சைக்கிள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் திரு ஐக்கி வாசுதேவின் இந்த முயற்சிக்கு முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தார் இவ்விழாவில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் அமைச்சர்கள் ஈசா மையத்தின் நிறுவனர் திரு ஜக்கி வாசுதேவ் மற்றும் திரைப்பட பிரபலங்கள் ஆகியோர் கலந்துகொண்டனர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினோராவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலைக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகளை செய்துள்ளன இந்நாளையொட்டி அரியலூரில் மாணவ மாணவியர் பங்கேற்ற சைக்கிள் போட்டி நடைபெற்றது

அதுபோல பட்டா நிலமானது ஐந்து ஏக்கர்

அப்போது மாவட்ட அளவில் பேரிடர் மேலாண்மை அமைப்பு மூலம் விரைவான நடவடிக்கை எடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது மாநில அவசரகால கட்டுப்பாட்டு அறையின் செயல்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது பின்னர் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பான வழிகாட்டுதல் கையேட்டினை அமைச்சர் வெளியிட்டார் பொது இடங்களின் அழகை சேதப்படுத்துவதை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக்கொண்டுள்ளார் பொதுஇடங்களில் அழகை மேம்படுத்தும் வகையில் தமிழர்களின் கலாச்சாரத்தை விளக்கும் வகையிலான ஒவியங்களை வரைய அரசு முன்வர வேண்டும் என்றும் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆவின் நிறுவனத்தில் ஆயிரம் லிட்டர் பால் எடுத்து விநியோகம் செய்யும் சிறு முகவர்கள் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் ஆவின் நிறுவனத்தில் நடைபெற்றுவரும் முறைகேடுகளை முதலமைச்சர் தலையிட்டு தடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது

காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதிகமான பேர் படகில் பயணம் செய்ததே இந்த விபத்திற்கு காரணம் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார்

பொறியாளர்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் கடின உழைப்பை செலுத்தும் பொறியாளர்களை வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார் பொறியாளர்கள் திறமையோடும் உறுதியோடும் பணிகளை ஒருங்கிணைக்கிறார்கள் என்றும் அவர்களின் புதமை முயற்சிகள் இல்லாமல் மனிதகுல முன்னேற்றம் நிறைவடையாது என்று அவர் டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் தலைசிறந்த பொறியாளராக திகழ்ந்த எம் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்தநாளான இன்று அவருக்கு புகழஞ்சலியோடு மரியாதை செலுத்துவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் கட்டுமான பொறியியல் துறையில் வல்லுநரான அவர் அணைகள் மூலம் இந்தியாவின் நீர்வளத்தை பெருகச்செய்தவர் என்றும் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார் ஜிஎஸ்டி வரி முறையில் தவறான நடைமுறைகளை கட்டுப்படுத்துவதற்காக புதிய வர்த்தகர்களுக்கு ஆதார் அல்லது ஆவண சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஜி எஸ் டி கட்டமைப்பின் அமைச்சர்கள் குழுவிற்கு தலைமையேற்றுள்ள பீகார் துணை முதலமைச்சர் திரு சுஷில் குமார் மோடி இதனை அறிவித்தார்

மத்திய அரசின் ஜல்சக்தி அபியான் திட்டத்தின்கீழ் திருநெல்வேலியில் தனியார் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களை சேர்ந்தவர்களுக்கான நீர் மேலாண்மை கருத்தரங்கு இன்று நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷிவ்பாபிரபாகர் சதீஷ் தொடங்கிவைத்தார் இந்த கருத்தரங்கில் பேசிய அவர் தொண்டு நிறுவளங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் நீர் மேலாண்மை திட்டத்தில் தங்களை இணைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜல் சக்தி அபியான் திட்டத்தின்கீழ்

மாவட்டத்தில் குடிமராமத்துப்பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார்

மாவட்டச் செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் கங்குவார்சத்திரத்தில் பிரம்மா குமாரிகள் சிறப்பு பயிற்சி மையத்தை தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று தொடங்கிவைத்தார்

தஞ்சாவூரில் இரண்டு நாள் நடைபெறும் உணவு தொழில்நுட்ப பொருட்காட்சியை மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை இன்று தொடங்கி வைத்தார் வேலூர் மாவட்டத்தில் அனுமதியின்றி வைக்கப்படும் பேனர்கள் குறித்து மாவட்ட ஆட்சியரின் நேரடி வாட்ஸ் அப் எண்ணிற்கு புகார் தெரிவிக்கலாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் வியட்நாம் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சவ்ரவ் வர்மா சாம்பியன் பட்டம் வென்றார்